செயலாளர் மற்றும் உயரதிகாரிகள் நிலையிலான ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது

புயல் எச்சரிக்கையை அடுத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறியும் கருவிகளை பாதுகாப்பதற்கு மாவட்ட நிர்வாகங்கள் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்குமாறு தலைமைத் தேர்தல் அதிகாரி வலியுறுத்தியுள்ளார் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வரும் திங்கட்கிழமை அன்று வெளியிடப்படும்

மறைந்த முதலமைச்சா் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்கும் நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது

ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் ஷிப் போட்டியில் இந்திய வீரர் அமீத் பங்கல் தங்கம் வென்றார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு எட்டு மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது

தூத்துக்குடி மற்றும் கடலூர் துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை ஒன்றாம் எண் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதை அடுத்து கனத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்த எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது உயர் அலுவலர்கள் கலந்து கொண்ட இந்தக் கூட்டத்தில் புயலை எதிர்கொள்வது குறித்த விரிவான முன்னெச்சரிக்கை திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகங்கள் விழிப்புடன் இருக்குமாறும் வானிலை ஆய்வு மையத்துடன் தொடர்பில் உடனுக்குடன் தகவல்களை பெற்று செயலாற்ற வேண்டும் என்றும் அறிவுறத்தப்பட்டுள்ளது இதற்கென்று கூடுதல் பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அவசர கட்டுப்பாட்டு மையங்கள் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் நிவாரண முகாம்களில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை தங்க வைப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது அத்தியாவசியப் பொருட்கள் குடிநீர் மண்ணெண்ணெய் போன்றவை தடையின்றி கிடைப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது புயல் தாக்கக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்களை நிறுத்தி வைப்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களும் வருவாய் துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது நீர்வழித் தடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறும் உபரிநீரை வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாகவும் சீரான மின் விநியோகம் வழங்குவது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளவும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது வெள்ள பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளை கண்டறியவும் இந்த பகுதிகளில் உள்ள மின்பெட்டிகளை தண்ணீர் புகாதவாறு உயர்மட்டத்தில் அமைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு ஆலோசிக்கப்பட்டது மருத்துவ முகாம்கள் நடமாடும் மருத்துவ வாகனங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது மழையால் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாக்கு ஒப்புகைச் சீட்டு எந்திரங்கள் ஆகியவற்றுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹூ மாவட்ட தேர்தல் அதிகாரிகளை அறிவறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளா்களிடம் பேசிய அவர் நான்கு சுட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறையினருடன் இன்று ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார் இடைத் தேர்தல் பொது பார்வையாளர்கள் வரும் திங்கட்கிழமை வரவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தா் புயலை முன்னிட்டு எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் மட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறினார் இதுகுறித்து அமைச்சர்கள் அல்லது முதலமைச்சர் ஆலோசனைக் கூட்டம் நடத்த வேண்டுமானால் தேர்தல் ஆணையத்தின் முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் என்றார் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் இந்த கட்டுப்பாடு நடைமுறையில் இருப்பதாகவும் திரு சத்ய பிரதா சாஹூ குறிப்பிட்டார் இவங்கை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களின் எதிரொலியாக புரட்சித் தலைவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலும் இன்று பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ரயில்வே காவல்துறையினரும் ரயில்வே பாதுகாப்புப் படையினரும் தீவிர சோதனைகளில் ஈடுபட்டனர் பயணிகளின் உடைமைகள் அனைத்தும் ஸ்கேனர் கருவிகள் மூலம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வேத் துறை ஐ ஜி பாலகிருஷ்ணன் தீவிரவாதிகள் ஊடுருவல் வெடிகுண்டு கடத்தல் போன்ற நிகழ்வுகள் குறித்து கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மதுரை திருச்சி கோவை ஆகிய இடங்களிலும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்கும் நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது இந்த ஆணையத்தின் விசாரணைக்கு தடை கோரி அப்பலோ மருத்துவமனை தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது இதையடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அம்வு இன்று நீதிபதி ஆறுமுகசாமி ஆணைய விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தது அப்பல்லோ மருத்துவமனை தாக்கல் செய்த மனுவிற்கு பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டது

கள்ளக்குறிச்சி சுட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஏ பிரபு விருதாச்சலம் தொகுதி உறுப்பினர் திரு வி டி கலைச்செல்வன் அறந்தாங்கி உறுப்பினர் திரு ரத்தினசபாபதி ஆகியோர் கட்சிக்கு எதிராக செயல்படுவது குறித்து தகவல் கிடைத்திருப்பதால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாக செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராஜேந்திரன் கூறினார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத் தலைவர் திரு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக இந்த மூன்று உறுப்பினர்களும் செயல்பட்டதாக கருதப்படுகிறது

மாவட்டங்களில் உள்ள தேசிய தகவல் இயல் மையங்களிலும் கிளை நாலகங்களிலும் இலவசமாக தேர்வு முடிவுகள் காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பள்ளி மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகளில் சமர்ப்பித்த தொலைபேசி எண்ணிலும் குறுஞ்செய்தி வழியாக தேர்வு முடிவுகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார்

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான வாக்குகளை பதிவு செய்வதற்கு கிராம ஊராட்சி பேரூராட்சி மற்றும் நகராட்சிகளில் வார்டு வாரியாக அமைக்கப்படவுள்ள வாக்குச்சாவடிகளில் வரைவு வாக்காளர் பட்டியல் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது

ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் ஷிப்போட்டியில் இன்று நடைபெற்ற ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியாவின் சாய்னா நேவால் பி வி சிந்து சமீர் வர்மா ஆகியோர் தோல்வியடைந்தனர் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு எட்டு மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது